அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

அறிவித்திருப்பதை பல்வேறு நாடுகள் வரவேற்றுள்ளன

தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

வென்றது இனி விரிவான செய்திகள் ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் ஆசாரை சர்வதேச பயங்கரவாதியாக ஐநா அறிவித்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது இது சான்றாக உள்ளது என்றார் பொது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான சர்வதேச அமைப்புகள் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மத்திய தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார் ஐ நா பாதுகாப்புக் குழுவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஐ நா வுக்கான இந்தியாவின் நிரந்தர துதர் திரு சையத் அக்பருதீன் கூறினார் தீவிரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நேற்று ஜெய்ப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவா இவ்வாறு கூறினார் ஐ நா வின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவை வலியுறுத்தியுள்ளன புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை அடுத்து ஐ நா பாதுகாப்புப் குழுவில் மசூத் ஆஸாரை சள்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கக்கோரி அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்தன இதற்கு முட்டுக்கட்டைப் போட்டு வந்த சீனா இறுதியில் தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்ததை அடுத்து சா்வதேச பயங்கரவாதியாக மகுர் ஆஸாத் அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து அவருக்குச் சொந்தமான சொத்துக்கள் முடக்கப்படுவதோடு சா்வதேச அளவில் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடுவும் ஐ நா வின் இந்த முடிவினை வரவேற்றுள்ளாா் இதற்காக ஐ நா பாதுகாப்புக் குழுவில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய பிரதேசத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி

பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜே பி நட்டா அமேதியிலும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் லக்னோவிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

நடைபெறவுள்ள இதற்கிடையே இடைத்தேர்தல் நான்கு சுட்டப்பேரவைத் தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சூலூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரக்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக தமிழகம் திழக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஒட்டப்பிடாரம் சுட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது

இத்தொடர்பாக மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு மாவட்டம் தோறும் சேவை மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வங்க்க கடலில் நிலைக்கொண்டுள்ள அதிதீவிர ஃபோனி புயல் ஒடிசா மாநிலம் பூரி அருகே நாளை பிற்பகல் கரையை கடக்கக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையின் கப்பலகள் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ரானுவம் மற்றும் விமானப் படையும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் கூடி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தது அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது ஒடிசாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று மாலைக்குள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்படுவாா்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர மாநிங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த புயல் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஆழ்கடல் மீன்பிடிக்கச் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஜி எஸ் வி மார்க் மூன்று வாகனத்தின் மூலம் இது ஏவப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சி பி எஸ் இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தேர்வு முடிவுகளை சி பி எஸ் இ இணையதளத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அம்மாநில காவல்துறையை சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்தார் ஸ்ரீநகர் பகுதியில் தங்கியிருந்த அவரது இல்லத்தில் நேற்றிரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர்

பயணியர் போக்குவரத்துக்கு மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் முதல் சரக்கு போக்குவரத்துக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சும்பவத்தை அடுத்து இரண்டாவது வாரமாக கிறிஸ்துவ தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்

இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் புள்ளி பட்டியலில் சென்னை அணி மீண்டும் முதலிடத்தை பெற்றது இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதரபாத் அணியை எதிர் கொள்கிறது